நரேந்திர மோடி கூறியுள்ளார் பெட்ரோல் டீசல் விலை உயர்வைக் குறைக்க மத்திய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மாநில அரசுகள் ஒத்துழைக்கவில்லை என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு

கணேசன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் மின்வெட்டு இல்லை என்றும் மின்வெட்டு தொடர்பான வதந்திகளை நம்பவேண்டாம் என்றும் அம்மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் புதுவை தமிழகம் உட்பட நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி திருவிழா வழக்கமான உற்சாகத்தோடும் இறை உணர்வோடும் கொண்டாடப்படுகிறது பிரதம மந்திரியின் அன்னதாதா சம்ரக்குஷண அபியான் தட்டம் விவசாயிகளுக்கு அதிகாரம் வழங்கி வேளாண் துறையை வலுப்படுத்தும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலான அன்னதா தா சம்ரக்க்ஷண அபியான் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கியுள்ளது இத்திட்டம் விவசாய விளைபொருட்களுக்கு கட்டுப்படியான விலையை உறுதிசெய்யும் மத்திய அரசின் புதிய கொள்முதல் திட்டத்தின் கிழ் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க மாநில அரசுகளுக்கு அனுமதி கிடைக்கும் என்றும் கொள்முதலில் தனியார் அமைப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பிரதமர் தமது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார்

சப்கா சாத் சப்கா விகாஸ் எனப்படும் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி என்னும் திட்டம் வெறும் கோஷம் அல்ல என்றும் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் வளர்ச்சியை உறுதிசெய்யும் மந்திரம் என்றும் பிரதமர் திருமோடி கூறியுள்ளார் இதர அரசியல் கட்சிகள் ஓட்டு வங்கி அரசியலில் ஈடுபட்டுள்ள போது அனைவருக்கும் சமவாய்ப்பு கிடைக்கவேண்டும் என்பதே பாரதிய ஐனதா கட்சி உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறியுள்ளார்

அரசின் இந்த சாதனைக்கு பிஜேபி தொண்டர்களின் உழைப்பே காரணம் என்று கூறிய அவர் இத்தகைய முயற்சிகளை அவர்கள் தொடரவேண்டும் என்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அலை நாடு முழுவதும் வீசுவதாகவும் எதிர் கட்சிகள் பிஜேபி யின் அலையை எதிர்கொள்ள முடியாமல் ஒன்றை ஒன்று தாங்கிப் பிடித்துக்கொண்டிருப்பதாகவும் பிரதமர் திருநரேந்திர மோடி கூறியுள்ளார் வரும் நாடாளுமன்றத் தேர்தலில் பிஜேபி யின் வெற்றியை உறுதிசெய்ய கட்சித் தொண்டர்கள் அனைவரும் மேரா பூத் சப்சே மஸ்பூத் என்ற கோட்பாட்டிற்கு இணங்க கடின உழைப்பை தொடரவேண்டும் என்று அவர் இன்று கட்சித் தொண்டர்களுக்கு நமோ செயலில மூலம் விடுத்துள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார்

என்னுடைய வாக்குச்சாவடி வலுவானது என்ற மேரா பூத் சப்சே மஸ்புத் என்ற தாரக மந்திரமே இந்த வலிமைக்குக் காரணம் என்று அவர் கூறியுள்ளார்

எதிர் கட்சிகள் அரசுக்கு எதிராக பொய்ப்பிரச்சாரம் மேற்கொள்வதாகக் குற்றம் சாட்டிய அவர் மக்கள் இதை நம்ப மாட்டார்கள் என்றும் அவர் கூறிஞர் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வருத்தம் தருவதாக உள்ளது என்றும் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்வு காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு

கணேசன் கூறியுள்ளார் தூத்துக்குடி யில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு தொடர்பாக மத்திய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மாநில அரசுகள் முழு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினுர் இப்பிரச்சனை குறித்து ஆய்வுசெய்ய பிரதமர் திரு

பெட்ரோல் டீசல் விலையை சரக்கு மற்றும் சேவை வரிகள் கட்டமைப்பிற்குள் கொண்டுவந்தால் விலை குறையும் என்ற அவர் இது குறித்து மத்திய அரசு மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்து வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த ஆலோசனைகளில் உடன்பாடு ஏற்பட்டால் பெட்ரோல் விலைகள் சரக்கு மற்றும் சேவைகள் வரிக்குள் கொண்டுவரப்படும் என்றுர் அவர் பெட்ரோலியப் பொருட்களின் இந்த விலை உயர்வு வரும் நாடாளுமன்றத் தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற கேள்விக்கு பதில் அளித்த திரு

கணேசன் தேர்தல் அறிவிப்பிற்கு முன்னர் பெட்ரோலியப் பொருட்களின் விலை கணிசமாகக் குறையும் என எதிர்பார்ப்பதாகக் கூறிஞர் நாடாளுமன்றத் தேர்தலில் கூட்டணி அமைப்பது குறித்து உரிய நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என்றுர் அவர் தமிழ்நாட்டில் மின்வெட்டு தொடர்பான வதந்திகளை நம்பவேண்டாம் என்று அம்மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் மின்வெட்டு இல்லை என்று அவர் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தமிழகத்தில் கடந்த மாத மின் தேவை அனல் புனல் தரியசக்தி காற்றாலை மின்சாரம் மற்றும் மத்திய மின்தொகுப்பு ஒதுக்கீடு ஆகியவற்றின் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டதாகவும் அவர் கூறிஞர் மத்திய தொகுப்பில் இருந்து பெறப்படும் மின்சாரமும காற்றாலைகள் மூலம் வரவேண்டிய மின்சாரத்திலும் குறைவு ஏற்பட்டதால் ஓரிரு இடங்களில் மின்தடை ஏற்பட்டது என்று அவர் கூறியுள்ளார் பராமரிப்பு பணிகள் காரணமாக கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் இருந்தும் தமிழகத்திற்கு மின்சாரம் கிடைக்கவில்லை என்ற அவர் இதன் காரணமாக ஏற்பட்ட மின் பற்றாக்குறையை வெளிச்சந்தை பெறப்பட்டு சமாளிக்கப்பட்டதாக அவர் கூறிஞர் இந்த இடையூறு எதிர்பாராத தற்காலிகமானதே என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் தற்போது மின்வெட்டு இல்லை என்ற அவர் மின்வெட்டு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளப் படும் என்றர் மின்துறையில் ஊழல் என்ற குற்றச்சாட்டு பற்றிய கேள்விக்கு பதில் அளித்த அவர் இது தொடர்பாக எந்தவித விசாரணையும் சந்திக்கத்தயார் என்றுர் புதுவை தமிழகம் உட்பட நாடுமுழுவதும் இன்று விநாயக சதுர்த்தி கோலாகமாகவும் வழக்கமான உற்சாகத்தோடும் கொண்டாடப்பட்டது அனைத்து விநாயகர் ஆலயங்களிலும் இன்று மக்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று இறைவனை தரிசித்தனர் புதுவை மணக்குளர் விநாயகர் ஆலயத்தில் அதிகாலை முதலே திரளான மக்கள் நீண்டி வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் மணக்குள விநாயகருக்கு அமெரிக்க வைரகற்கள் பதிப்பிக்கப்பட்ட தங்கக்கவசம் அணிவிக்கப் பட்டிருந்தது

மணக்குள விநாயகர் பின்னர் தங்கத்தேரில் வீதி உலா சென்றும்

நாராயணசாமி யும் இன்று விநாயகசதுர்த்தியை ஒட்டி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார்

இந்த அன்னதானத் திட்டம் பொதுமக்களின் காணிக்கை மூலம் செயல்படுத்தப் படுவதாகக் கூறிய அவர் அனைத்து கோவில்களுக்கும் இது விரைவில் விஸ்தரிக்கப்படும் என்றுர் புதுவை யூனியன் பிரதேசத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் தாம் கடவுளிடம் வேண்டிக்கொண்டதாகவும் திரு நாராயணசாமி கூறிஞர்

இத்தினம் சிறப்பாகக் கொண்டாடப்பட்டது

மக்கள் தங்கள் வீடுகளில் மாக்கோலம் இட்டு பலவகையான பழங்கள் பூக்கள் கரும்பு கொழக்கட்டை அவல்பொரி சுண்டல் போன்றவற்றுடன் விநாயகர் புஜை செய்து இந்நாளை சிறப்பாகக் கொண்டாடினர்

ஏராளமான பக்தர்கள் இன்று பல்வேறு விநாயகர் கோவில்களுக்கு சென்று கவாமி தரிசனம் செய்தனர் சென்னை உட்பட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு அளவிலான விநாயகர் சிலைகள் அமைப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன சுமார் ஒருவார கால கொண்டாட்டங்களுக்குப் பின்னர் இந்த சிலைகள் கடலில் கரைக்கப்படும் சிலைகளை கடலில் கரைப்பதற்கான இடங்களை காவல்துறை அறிவித்துள்ள து விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களை ஒட்டி புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர்கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் தமிழக முதலமைச்சர் திருஎடப்பாடியழனிச்சாமி மற்றும் பல தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து செய்தி விடுத்துள்ளனர் மத்திய அரசின் செயல்பாடுகளைக் கண்டித்து புதுவை பிரதேச காங்கிரஸ் கட்சி ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்துள்ளது நாளை மறுநாள் சனிக்கிழமை இந்த ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி நடைபெறும் என்று புதுவை பிரதேச காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான திருநமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் இந்த கண்டன ஊர்வலம் வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அருகில் இருந்து புறப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சென்று அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திரு நமச்சிவாயம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் புதுவை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் திரு முகுல் வாஸ்னிக் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பார் என அவர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மத்தியில் உள்ள பிஜேபி அரசு கடந்த நான்கரை ஆண்டுகளில் மக்களுக்கு அளித்து வாக்குறுதிகளை நிறைவேற்றத் தவறிவிட்டதாகவும் இதுல் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப் பட்டிருப்பதாகவும் திரு நமச்சிவாயம் குற்றம் சாட்டினுர் நிறைவேற்ற முடியாத மற்றும் பொய் வாக்குறுதிகளை அளித்து மீண்டும் ஆட்சிக்கு வர பிஜேபி முயற்சிப்பதாக திரு நமச்சிவாயம் தமது அறிக்கையில் மேலும் குற்றம் சாட்டியுளார்

கடற்கரையில் இருந்து தொலைவில் உள்ள மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ள து

மீண்டும் தலைப்புச்செய்திகள் மத்திய அரசின் அன்னதாதா சம்ரக்க்ஷணா அபியான் திட்டம் விவசாயிகளுக்கு அதிகாரம் வழங்கி வேளாண் துறையை வலுப்படுத்தும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பெட்ரோல் டீசல் விலை உயர்வைக் குறைக்க மத்திய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மாநில அரசுகள் ஒத்துழைக்கவில்லை என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு

கணேசன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் மின்வெட்டு இல்லை என்றும் மின்வெட்டு தொடர்பான வதந்தகளை நம்பவேண்டாம் என்றும் அம்மாநில மின்துறை அமைச்சர் திரு

புதுவை தமிழகம் உட்பட நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி திருவிழா வழக்கமான உற்சாகத்தோடும் இறை உணர்வோடும் கொண்டாடப்படுகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது